பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது

தீவிரவாத அமைப்புக்கு நிதி வழங்கிய விவகாரம் தொடர்பாக ஹுரியத் மாநாட்டு கட்சியின் தலைவர் மிர்வாயிஸ் உமர் ஃபருக்கை நேரில் விசாரணைக்கு வருமாறு தேசிய புலனாய்வு அமைப்பு சம்மன் அனுப்பியுள்ளது

இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று மொஹாலியில் நடைபெறுகிறது விரிவான செய்திகள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ராணுவம் மற்றும் பாதுகாப்புப் படை வீரர்களின் புகைப்படங்களை பயன்படுத்துவதை அரசியல் கட்சிகள் தவிர்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறத்தியுள்ளது இத்தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சித்தலைவர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ள கடிதத்தில் சமீபத்தில் பாகிஸ்தான் படைகளால் பிடிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட விங் காமாண்டர் அபிநந்தனின் புகைப்படத்தை சில அரசியல் கட்சிகள் தேர்தல் கவரொட்டியில் பயன்படுத்தியிருந்ததை குறிப்பிட்டுள்ளது முன்னதாக இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் பலர் புகார் அளித்திருந்தனர் அதன் அடிப்படையில் தற்போது தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளிடம் தங்களின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு ரானுவ வீரர்களின் புகைப்படங்கள் தவிர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்திய ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் பாதுகாப்புத்துறையானது அரசியல் சார்பற்ற அமைப்பு அதனை தங்களது அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்களிடம் தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது

தற்போது தமது அரசு தீவிரவாதிகளை ஒடுக்குவற்கு பல்வேறு புதிய முயற்சிகளை எடுத்து வருவதாகக் கூறினார்

தீவிரவாதிகளுக்கு எதிராக முந்தைய காங்கிரஸ் அரசு துணிச்சலான நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் தற்போது தீவிரவாதம் தலை துக்கியிருக்க வாய்ப்பு இல்லை என்று அவர் கூறினார் புல்வாமா பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானின் பால்கோட்டில் உள்ள தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது இந்திய விமானப் படை தாக்குதல் நடத்தி அழித்ததற்கான ஆதாரங்களை வெளியிட வேண்டுமென்று எதிர்கட்சிகள் வலியுறுத்தி வருவதை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடுமையாக சாடினார் பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளிக்குமானால் அதற்கான உரிய விலைய அந்நாடு கொடுக்க வேண்டியிருக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

யுரி ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதற்கு பதிவடியாக துல்லிய தாக்குதல் நடத்தியதையும் புல்வாமா பயங்கரவாத தங்குதலுக்கு இந்திய விமானப் படையினர் தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதையும் அவர் சுட்டிகாட்டினார்

இந்த திட்டத்தை குஜாத் மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் செயவ்படுத்தும் என்றும் ஐந்தாண்டு காலத்திற்குள் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தீவிரவாத அமைப்புக்கு நிதி வழங்கிய விவகாரம் தொடர்பாக ஹுரியத் மாநாட்டு கட்சியின் தலைவர் மிர்வாயிஸ் உமர் ஃபருக்கை நேரில் விசாரணைக்கு வருமாறு தேசிய புலனாய்வு அமைப்பு சம்மன் அனுப்பியுள்ளது பிரிவினைவாத தலைவர் சையத் அலி ஷா கிலானி மகன் நசீன் கிலானியை விசாரணைக்கு ஆஜராகுமாறு தேசிய புலனாய்வு அமைப்பு அவருக்கும் சும்மன் அனுப்பியுள்ளது பிரிவினைவாத அமைப்புகள் மற்றம் தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி வழங்கியது தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பினர் கடந்த மாதம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஹுரியத் மாநாட்டு கட்சியின் தலைவர் மீர்வய்ஸ் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது இந்த நிதி வழங்குபவர்களின் பின்னணியில் உள்ளவர்களை கண்டறியும் முயற்சியாக தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்தி வருகிறது ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மீது கற்களை வீசி எறிவதும் குறிப்பாக பள்ளிக்கட்டிடங்களுக்கு தீ வைப்பதும் அரசு அலுவலகங்களை தகர்ப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருபவர்கள் பின்னணியில் இந்த அமைப்பினர் இருக்கலாம் என்ற விதத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது தேசிய புலனாய்வு அமைப்பின் விசாரணை பட்டியலில் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் ஜமாத் உத் தவா என்ற தீவிரவாத அமைப்பின் தலைவன் ஹபீஷ் சையத் ஏற்கெனவே தடை செய்யப்பட்டுள்ள லஷ்கர் இ தொய்பா ஹுரியத் மாநாட்டு கட்சியைச் சேர்ந்த கிவானி மற்றும் மீர்வய்ஸ் ஆகியோர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மத்தியில் திரு நரேந்திர மோடி மீண்டும் பிரதமரானால்தான் நாட்டை பாதுகாக்க முடியும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலத்தில் நேற்று நடைபெற்ற அஇஅதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அனுபவம் மற்றும் திறமையைக் கருத்தில் கொண்டே பிஜேபியுடன் கூட்டணி அமைத்திருப்பதாகத் தெரிவித்தார் எதிர்க்கட்சிகளாக இருக்கும் போது ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்வதம் பின்னர் கூட்டணி வைத்துக் கொள்வதும் இயல்பான ஒன்றுதான் என்றும் அவர் குறிப்பிட்டார் அஇஅதிமுக அரசுக்கு எதிராக திமுக தவறான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாகவும் தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் சந்திப்புகளை அரசியலாக்கக் கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் பின்னர் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்திற்கு பலமுறை வருகை தந்து ஏராளமான திட்டங்களை தொடங்கி வைத்திருப்பது எதிர்க்கட்சிகளுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருப்பதாகக் கூறினார் பிரதமர் பங்கேற்கும் அரசு விழாக்களுக்கு மத்திய அரசே ஏற்பாடு செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழக அரசு சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் நாடு முழுவதும் உள்ள ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குவதை குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் நேற்று தொடங்கிவைத்தார்

குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் குழந்தைகளை பல்வேறு நோய்களிலிருந்து பாதுகாக்கும் வகையில் உலகளாவிய தடுப்பூசித் திட்டத்தில் இதற்கு முன் இல்வாத வகையில் அதிக கவனம் செலுத்தப்படுவதாகக் கூறினார்

தொலைதூரம் மற்றும் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளில் வசிப்பவர்களுக்காக ஆயிரம் நடமாடும் குழுக்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன

பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது

இறந்தவர்களின் அடையாளங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் இந்த விமான விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது

இதுதொடர்பாக அவசரச் சட்டம் ஒன்றை அம்மாநில அரசு பிறப்பித்துள்ளது வரவிருக்கும் மக்களவை தேர்தலை கருத்தில் கொண்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை கவரும் விதத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுட்டத்துறை அமைச்சர் பி சி சர்மா தெரிவித்துள்ளார்